தென்மேற்கு வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது

சீன உஹானில் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியில் பி சிந்து சாய்னா நேவால் சமீர் வர்மா ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

நாட்டின் காவலாளியான தாம் எப்போதும் தேசத்தின் புதல்விகள் பாதுகாப்பை பற்றியே சிந்தித்து வருவதாக குறிப்பிட்டார்

காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நக்சல் தீவிரவாதிகள் வலிமை பெறுவதாக குறிப்பிட்டார்

விவசாயிகளுக்கான வேளாண் கடனை ரத்து செய்ய காங்கிரஸ் கோரியதற்கு போதிய பணம் இல்லை என்று தெரிவித்த பிஜேபி அரசு அதே வேளையில் குறிப்பிட்ட தொழிலதிபர்களின் கடன்களை எவ்வாறு தள்ளுபடி செய்ய முடிந்தது என்று கேள்வி எழுப்பினார் பிரதமர் வாரணாசியில் இதுவரை ஒரு கிராமத்திற்கு கூட சென்றது இல்லை என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை பிஜேபியின் கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று அவர் குறிப்பிட்டார்

ராகுல் காந்தியும் உத்தரபிரதேச மாநிலத்தின் உன்னாவ் கான்பூர் லஹிம்பூர் கிர்ரி ஆகிய இடங்களில் இன்று வாக்கு சேகரிக்கிறார்

அவற்றை திரும்ப பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றே வேட்பாளர் இறுதிப்பட்டியலும் வெளியிடப்படுகிறது

இத்துடன் தமிழகத்தின் நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது

செந்தில்பாலாஜி வேட்பு மனுவை தாக்கல் செய்தார்

வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட நடிகரை வாக்களிக்க அனுமதித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் பெயர் நீக்கப்பட்டது குறித்து நடிகரின் தேர்தல் அதிகாரியிடும் கோரப்பட்டிருப்பதாக கூறினார்

தேர்தல் காவல்துறை தலைவர் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது வானிலை தென்மேற்கு வங்க கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு

இதனிடையே இலங்கையில் தொடர்ந்து உச்சக்கட்ட கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இன்றுகாலை கொழும்பு வெள்ளவத்தை சவாய் திரையரங்கம் அருகே மோட்டார் சைக்கிளில் மேலும் வெடிகுண்டு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது இந்த தாக்குதலுக்கு அடிப்படை வாத குழுவை சோ்ந்தவர்கள் காரணம் என்று கூறிய அவர் இதில் ஈடுபட்ட பலர் வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறினார்

லிபியா ட்ரிபோலியிலிருந்து உடனடியாக இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்திய அவர் காலம் கடந்தால் அவர்களை வெளியேற்றுவது இயலாத காரியமாகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

விரிவாக்க பணிகள் சுற்றுச்சூழல் அனுமதி இந்த பெறாமல் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்நடவடிக்கை றீரங்கம் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோவிலில் சித்திரை தேர் திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

பேட்மிண்டன் உஹானில் நடைபெறும் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் சீன சிப் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால் சீனாவின் ஹான்யூவையும் பி